கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துளளது

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இவை தவிர காலை மாலை இருவேளைகளும் சிற்றுண்டி மூலிகைக் குடிநீர் போன்றவையும் வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் நுரையீரல் பாதிப்பை கண்டறிய தேவையான அளவிற்கு எக்ஸ் ரே மற்றும் ஸ்கேன் வசதி செய்யப்பட்டிருப்பதுடன் ஆக்ஸிஜன் வசதியும் செய்யப்பட்டிருப்பதாக டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

காமராஜ் கூறியுள்ளார்

வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது

வேலுமணி குறிப்பிட்டார்

பொதுமக்கள் இந்த வசதியை பயன்படுத்தி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவு சும்பந்தமான விண்ணப்பங்கள்மீது காலதாமதமின்றி விரைந்து அனுமதி வழங்குவதற்கு உரிய நடைமுறைகளை செயல்படுத்துமாறும் பெறப்படும் விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறும் துணை முதலமைச்ச் திரு ஓ பன்ளீர்செல்வம் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் இன்று அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

செல்லுர் ராஜூ மக்களின் இந்த கோரிக்கை குறித்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறினார்

சேலத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அரசு பள்ளிகளில் இன்று முதல் ஆன்லைன் முறையில் மாணவர் சேர்க்கை தொடங்கி உள்ளது என்றார்

மேட்டூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையள் திரு தங்கமணி டாக்டர் சரோஜா திரு கருப்பணன் ஆகியோர் தண்ணீரை திறந்துவிட்டனா்

மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வை ஒத்தி வைக்க வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இதுதொடர்பாள மனுக்களை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தேர்வை தள்ளி வைப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளது இதேபோன்று

பிரதமர் திரு

பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெறவேண்டிய அம்சங்கள் குறித்த தங்களது கருத்துக்களை அனுப்புமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்திய தொழில்நுட்பக் கழகமாள ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் எதிர்கொள்ளும் சமூகப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சிறப்புக் கவனம் செலுத்தமாறு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லி ஐஐடி யின் வைரவிழா கொண்டாட்டத்தை காணொளிக் காட்சி மூலம் தொடங்கி வைத்துப் பேசிய அவர் உயர்கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் சிறந்து விளங்க வேண்டுமெனில் நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு காண்பது அவசியம் என்றார் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதுடன் உலக அளவிலான சமத்துவத்தை ஏற்படுத்துவது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமன்றி ஊட்டக்சத்து மற்றும் புரதச் சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் சிறப்புக் கவனம் செலுத்துமாறும் திருவெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

அனைத்து மாநிலங்களின் வனத்துறை அமைச்ச்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்களுடன் காணொளிக் காட்சி மூலம் இன்று அவர் ஆலோசனை நடத்தினார்

இந்த நிதியிலிருந்து பணியாளர்களுக்கான ஊதியம் பயணப்படி மருத்துவச் செலவுகளுக்கு பயன்படுத்தக் கூடாது என்றும் தாம் அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த பெரிய அளவிலான மரக்கன்று நடுதல் மற்றும் நகர்ப்புற வனத்திட்டத்தை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரயில்வே பணிகளுக்கான ஆட்தேர்வில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை உட்பட தமிழகத்தில் உள்ள ரயில்வே அமைப்புகளில் காலியாக உள்ள வேலைகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் வெளிமாநிலத்தவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு விளக்கமளித்து

விநாயகர் சதர்த்தி விழாவை ஒட்டி வேலூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது என அம்மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனிடையே தெருக்களில் விநாயகர் சிலைகளை வைக்க அனுமதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டது தமிழ்நாடு கைவினை காகிதக் கூழ் விநாயகர் சிலை மற்றும் களிமண் பொம்மை தயாரிப்பாளர் சுங்கம் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு தினத்தன்று தென்காசி மாவட்டம் நெல்கட்டும்செவல் பச்சேரியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள் மரியாதை செலுத்த அமைதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திரு

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வாளம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பினர் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்னிந்தியாவிலேயே பணிபுரியும் இடத்தில் அதிக பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகள் கொண்ட அலுவலகமாக தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் சோப்பு கொண்டு கை கழுவுவதற்கான வசதி